பிரணாப் முகர்ஜி காலமானார்

பிரணாப் முகர்ஜியின் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் குடியரசு துணைத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் நாளை முதல் கடைபிடிக்கப்படும் ஊரடங்கின்போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது

தொகையை உடனடியாக விடுவிக்குமாறு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார்

முன்னாள் குடியரசுத் தலைவர் பாரத ரத்னா திரு பிரணாப் முகர்ஜி காலமானார்

அபிஜித் முகர்ஜி தெரிவித்துள்ளார்

வெளியுறவுத்துறை மற்றும் பாதுகாப்புத்துறை அமைச்சராகவும் பிரணாப் முகர்ஜி பதவி வகித்துள்ளார்

பிரணாப் முகர்ஜியின் மறைவுக்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் இந்திய தேசும் தகுதியான ஒரு மகனை இழந்துவிட்டதாக குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் புகழாரம் குட்டியுள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி விடுத்துள்ள இரங்கல் செய்தியில் நாட்டின் வளர்ச்சிக்கான பாதையை வகுத்துத் தந்தவர் பாரத ரத்னா பிரணாப் முகர்ஜி என்று கூறியுள்ளார் குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் தமிழகத்தில் பல்வேறு புதிய தளர்வுகளுடன் நாளை முதல் நடைமுறைக்கு வரவுள்ள ஊரடங்கின்போது பின்பற்ற வேண்டிய வழிகாட்டு நெறிமுறைகளை மாநில தலைமைச் செயலாளர் திரு சண்முகம் இன்று வெளியிட்டுள்ளார்

சுவாமி சிலைகளை தொடுவதற்கு பக்தர்களுக்கு அனுமதி இல்லை விபூதி குங்குமம் உள்ளிட்ட பிசாதங்கள் வழங்கக்கூடாது பக்தர்கள் உள்ளே வருவதற்கும் வெளியே செல்வதற்கும் தனித்தனி வாயில்களை பயன்படுத்த வேண்டும் நோய் அறிகுறி இல்லாதவர்களை மட்டுமே அனுமதிக்க வேண்டும் முக கவசும் அணிய வேண்டும் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு வழிமுறைகளை மாநில அரசு வெளியிட்டுள்ளது

கிறிஸ்தவ தேவாலயங்களிலும் சமூக இடைவெளி முகக்கவசம் அணிதல் போன்றவற்றை பின்பற்றி ஆராதனை மேற்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மாநகராட்சி மற்றும் நகராட்சி பூங்காக்களின் நுழைவாயில்களில் கைகளை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் என்றும் முகக்கவசம் சமூக இடைவெளி போன்றவற்றை பராமரிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

இதேபோன்று உணவகங்கள் வணிக வளாகங்கள் செயல்படுவதற்கான வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டுள்ளது மத்திய பொதுப்பணித்துறையின் வழிகாட்டுதலின்படி வணிக வளாகங்கள் விடுதிகள் ஆகியவற்றில் போதிய காற்றோட்ட வசதி இருக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டுள்ளது துறையினருக்காக வெளியிடப்பட்டுள்ள வழிகாட்டு நெறிமுறைகளில் உளடகத் சினிமா படப்பிடிப்புகளுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

படப்பிடிப்பு தளத்திலோ உணவகத்திலோ அல்லது வணிக வளாகத்திலோ உடல்நலக்குறைவு ஏற்பட்டால் உடனடியாக அவர் தனிமைப்படுத்தப்பட வேண்டும் என்றும் மருத்துவர்களை தொடர்பு கொண்டு சிகிச்சைக்கான நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது

வீரலட்சுமியை தமிழக அரசு நியமித்துள்ளது

தேசிய தர உறுதி திட்டத்தின்கீழ் அரசு மருத்துவமனைகளில் வழங்கப்படும் சுகாதார சேவைகள் சுகாதார குறியீடு முறையான பராமரிப்பு சிகிச்சைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் மத்திய மக்கள் நல்வாழ்வுத் துறையின் கீழ்

எடப்பாடி பழனிசாமி இன்று வழங்கினார்

இது தொடர்பாக முதலமைச்சா் இன்று பிரதமா் திரு நரேந்திரமோடிக்கு எழுதியுள்ள கடிதத்தில் இந்த ஆண்டுக்கான ஜி எஸ் டி இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக வழங்க வேண்டுமென்று கேட்டுக் கொண்டுள்ளார்

சுயசார்பு இந்தியா திட்டத்தின்கீழ் மாநில அரசுகள் கடன் பெறுவதற்கான நிபந்தனைகளை தளர்த்த வேண்டும் என்றும் அந்தக் கடிதத்தில் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இத்தகைய நடவடிக்கைகள் செலவுகளை எதிர்கொள்ளவும் மாநில பொருளாதாரத்தை மீண்டும் புனரமைக்கவும் உதவும் என்றும் அந்தக் கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார்

திருச்சிராப்பள்ளி செங்கற்பட்டு இடையிலான அதிவிரைவு சிறப்பு ரயில் மதுரை விழுப்புரம் கோயம்புத்தூர் காட்பாடி அரக்கோணம் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் மயிலாடுதுறை

இதளையடுத்து

மகளிர் சுயஉதவிக் குழுவினர் நாட்டின் முதுகெலும்பாக உள்ள விவசாயத்திற்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று தமிழக வணிகவரித்துறை அமைச்சர் திரு

வீரமணி கேட்டுக்கொண்டுள்ளா்

வீரமணி தெரிவித்தார்

தங்கமணி கேட்டுக் கொண்டுள்ளார்

முகக்கவசம் அணிதல் சமூக இடைவெளியை பராமரித்தல் கைகளை சுத்தப்படுத்துதல் போன்றவற்றை பொதுமக்கள் மிகுந்த அக்கறையுடன் கடைபிடிக்க வேண்டும் என்று அமைச்சர் கேட்டுக் கொண்டார்

காமராஜ் இன்று தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பேசிய அவர் புதிய குழாய்கள் அமைத்தல் வீடுகளுக்கு குடிநீர் இணைப்பு வழங்குதல் நீர்த்தேக்க தொட்டிகளை சுத்தம் செய்து பராமரித்தல் உள்ளிட்ட பணிகள் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்தார்

காமராஜ் தெரிவித்தார்

நரேந்திரமோடி நாட்டு மக்களுடன் தமது கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மன் கி பாத் நிகழ்ச்சியில் தமிழகத்தில் உள்ள நாட்டு இன நாய்களின் முக்கியத்துவம் குறித்து தெரிவித்துள்ளதை பல்வேறு தரப்பினரும் வரவேற்றுள்ளனர் விருதுநகரில் அனாதையாக விடப்படும் நாய்களுக்கென இல்லம் அமைத்து பாதுகாத்து வரும் சுனிதா கிறிஸ்டி மற்றும் நாய்களை பராமரித்து வரும் பாலகிருஷ்ணன் ஆகியோர் எமது செய்தியாளரிடம் தங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டனர்

மாநில அமைச்சர் திரு

சம்பத் தண்ணீரை திறந்து வைத்தார்